தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

இந்தியா சீனா இடையேயான எல்லை குறித்த பேச்சுவார்த்தை அந்நாட்டின் செங்டு நகரில் இன்று நடைபெற்றது

வென்று சாதனை படைத்துள்ளார் விரிவான செய்திகள் மத்திய பிரதேசம் மற்றும் மிசோராம் மாநிலங்களில் சட்டப்பேரவைக்காள தேர்தல் பிரக்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது பிஜேபி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் அவர்களது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமா் திரு நரேந்திரமோடி பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷா காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி ஆகியோர் மத்தியப்பிரதேசத்தில் இன்று நடைபெற உள்ள பிரச்சார பொது கூட்டங்களில் பங்கேற்கின்றனர்

இதனிடையே தமோவில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசிய ராகுல் காந்தி பிஜேபி தலைமையிலாள மத்திய அரசு கடந்த நாள்கரை ஆண்டுகளில் விவசாயிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் எவ்வித நலத்திட்டங்களை செய்ய தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் மிசோரம் மாநில சுட்டப்பேரவை தேர்தலில் முக்கிய அரசியில் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் பலர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

இதேபோல் அடுத்த மாதம் ஏழாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா மாநிலங்களிலும் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது

பிஜேபியின் சார்பில் அம்மாநில முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா திருமதி சூர்யகாந்த வியாஸ் திருமதி அனிதா பாதல் திருமதி கிரன் மகேஸ்வரி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் தற்போதைய சுட்டமன்ற உறுப்பினரான திருமதி சகுந்தலா ராவத் முன்னாள் மத்திய அமைச்சர் திருமதி கிரிஜா வியாஸ் காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்ற திருமதி கிருஷ்ணபுனியா ஆகியோர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்கள் ஆவர் ஜம்மு கஷ்மீரில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட பஞ்சாயத்துதேர்தல் இன்று நடைபெற்றது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் காலை எட்டு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது

நாட்டின் ஒற்றுமை ஒருமைபாடு மற்றும் பாதுகாப்பு விஷயங்களில் மத்திய அரசு எவ்வித சமரசமும் செய்தகொள்ளாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

அனைத்து அண்டை நாடுகளுடன் நல்லுறவை தொடர்ந்து கடைபிடிக்க இந்தியா விரும்புவதாக அமைச்சர் குறிப்பிட்டார்

சி பி ஜோஷிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் பிஜேபி புகார் அளித்ததை தொடர்ந்து ராஜ்சம்மந்த் மாவட்டத்தின் தேர்தல் அதிகாரி திரு ஜோஷியிடம் நேரில் அந்த நோட்டீசை அளித்தார் ராஜஸ்தான் மாநிலம் நத்வாரா தொகுதியில் இருந்து திரு ஜோஷி போட்டியிடுகிறார்

இச்சுப்பவத்திற்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அம்மாநில முதலமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் சும்பவ இடத்தில் மீட்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு கர்நாடகா முதல்வர் உத்தரவிட்டுள்ளார்

நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை ஒலிப்பரப்பு செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி நிலையம் ஒலிபரப்புகிறது இரவு எட்டு மணிக்கு இது மறு ஒலிபரப்பு செய்யப்படவுள்ளது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

இக்குழுவினர் தலைளமச் செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் மாநில வருவாய் நிர்வாக ஆணையர் திரு ராஜேந்திர ரத்னு உள்ளிட்டோருடனும் கலந்தாலோசித்தனர் மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலர் டேனியல் ரிச்சர்டு தலைமையிலான மத்தியக் குழுவில் மத்திய அமைச்சங்களைச் சேர்ந்த திரு ஆர் பி கவுல் திரு பி கே ஸ்ரீவத்சவா திரு மணிச்ச்நிதர பண்டிட் திரு ஆர் இளவரசன் திருமதி வந்தனா சின்கல் டாவ்டர் ஜெ வர்ஷா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் ஆலோசனைக்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்தியக் குழு தலைவர் திரு டேனியல் ரிச்சர்டு முதலமைச்சருடனும் தலைமைச் செயலருடனும் ஆவோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார்

மத்தியக் குழுவினர் இன்றுபுதக்கோட்டை மாவட்டத்தில் கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் மாநில அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மக்களவைத் துணைத் தலைவர் திரு தம்பிதுரை உள்ளிட்டோரும் மத்தியக் குழுவினருடன் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று சேதம் குறித்த விவரங்களை எடுத்துரைத்தனர் இக்குழுவினர் நாளை தஞ்சையில் ஆய்வு மேற்கொள்கின்றனர் நாளையும் நாளை மறுநாளும் திருவாருர் நாகை மாவட்டங்களை பார்வையிடும் ஆய்வுக்குழுவினர் அங்கிருந்து காரைக்கால் செல்ல திட்டமிட்டுள்ளனர் ஆய்வின் ஒரு பகுதியாக விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்து பொது மக்களிடம் கலந்துரையாடி பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களை மதிப்பீடு செய்ய உள்ளனர் மூன்று நாட்கள் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த பின்னர் சென்ளை திரும்பும் மத்தியக் குழுவினர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் உயர் அதிகாரிகளுடன் மீண்டும் ஆலோசனை நடத்த உள்ளனர்

சீனாவின் செங்டு நகரில் நடைபெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் சார்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகள் திரு அஜித் தோவலும் சீன வெளியறவுத்துறை அமைச்சர் திரு வாங் இ ஆகியோர் பங்கேற்றுள்ளனர்

மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா ஷாகித் நான்கு நாள் அரசமுறைப் பயணமாக இன்று புதுதில்லி வந்தடைந்தார் வரும் திங்கட்கிழமை வெளியுறவு அமைச்ச்ர் திருமதி கஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்

கர்நாடவில் பெண் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் கொலை வழக்கில் சிறப்பு புலனாய்வு பிரிவு கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது பெங்களூரு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த குற்றப்பத்திரிகையில் சனாதன் சான்ஸ்தாவின் பெயர் இடம்பெற்றுள்ளது ஒன்பதாயிரம் பக்கங்களைக் கொண்ட குற்றப்பத்திரிகையில் கொலை தொடர்பான குற்றவாளிகளின் திட்டங்கள் மற்றும் காரணங்கள் விளக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி கெளி லங்கேஷ் பெங்களூருவில் உள்ள அவரது இல்லத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்தமான் நிக்கோபரில் உள்ள வடக்கு சென்டினல் தீவு பகுதியில் அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஆலன் சவ் கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் புலனாய்வு மற்றும் காவல்துறை குழுக்கள் இணைந்து இரண்டாவது முறையாக விசாரணை நடத்தியதாக அந்தமான் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இச்சுப்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் குற்றவாளியை கண்டறியவதற்கான சாத்தியகூறுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மேரிகோம் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி விளையாட்டு துறை அமைச்சர் திரு ராஜ்பவர்தன் சிங் ரத்தோர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப்போட்டிக்கு இந்தியாவின் சாய்னா நேவல் முன்னேறியுள்ளார்